ராம் நாத் கோவிந்த் கூறியுள்ளார் பள்ளிப் படிப்புடன் மாணவர்களின் திறன் மேம்பாட்டிற்கு முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் கல்வி கொள்கையை மாற்ற வேண்டும் என குடியரசுத் துணை தலைவர் திரு

தேசிய போலீஸ் பல்கலைக்கழகம் அமைக்க மத்திய பட்ஜெட்டில் வெளியாகியுள்ள அறிவிப்பை புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி வரவேற்றுள்ளார்

மக்கள் ஒவ்வொருவரும் எளிமையாக நல்ல மனிதர்களாக வாழ்ந்தால் தான் சுற்றுச் சூழல் மீதான சுமையை குறைக்க முடியும் என்று குடியரசுத் தலைவர் திரு ராம் நாத் கோவிந்த் கூறியுள்ளார் இன்று ஹைதரபாத் அருகே ஸ்ரீராமசந்திரா இயக்கத்தின் புதிய கிராமப்புற தலைமையகத்தில் தியான சாதகர்களின் கூட்டத்தில் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்

முன்னதாக ஸ்ரீராம சந்திரா இயக்கம் சார்பில் கட்டப்பட்டுள்ள உலகின் மிகப் பெரிய தியான கூடத்தின் தொடக்க விழாப் பலகையை குடியரசுத் தலைவர் திறந்து வைத்தார் தெலுங்கானா ஆளுநர் டாக்டர் தமிழிசை சவுந்தர்ராஜன் ஹிமாச்சல ஆளுநர் திரு பண்டாரு தத்தாத்ரேயா ஸ்ரீராமசந்திரா மிஷன் தலைவர் திரு அமலேஷ் பட்டேல் உள்ளிட்டோர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் பள்ளி படிப்புடன் மாணவர்களின் திறன் மேம்பாட்டிற்கும் முக்கியத்துவம் அளிக்கப்பட வேண்டும் என்று குடியரசு துணை தலைவர் திரு

இன்று கர்நாடக மாநிலம் ஹுப்ளியில் தொழில் பயிற்சி நிலையம் ஒன்றை தொடக்கி வைத்து பேசிய அவர் இந்தியாவில் இளைஞர்கள் அதிகம் என்றாலும் இளைஞர்கள் திறன் பயிற்சி பெற்றவர்களாக இருந்தால் தான் இதன் பலனை நாடு பெற முடியும் என்றார் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு

முன்னதாக ஹுப்ளியில் பதஞ்சலி யோக பீடம் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த யோகா முகாமில் குடியரசுத் துணை தலைவர் பேசுகையில் இளம் தலைமுறையினர் உடல் உழைப்பை தவிர்க்கும் போக்கை கைவிட்டு உடற்பயிற்சி மூலம் ஆரோக்கியத்தை பேண வேண்டும் என்றார் இளைஞர்கள் அதிகம் உள்ள நாடு என்பதன் பலன்களை முழுமையாக பெற இளைஞர்கள் ஆரோக்கியமாக இருக்க வேண்டியது அவசியம் என்றும் இதை கருத்தில் கொண்டே யோகா மற்றும் ஃபிட் இண்டியா உடல் தகுதி இயக்கத்திற்கு முக்கியத்துவம் தெரிவித்தார் தவறான வாழ்க்கை அளிக்கப்படுவதாகவும் அவர் முறையால் ஏற்படும் தொற்று நோய் அல்லாத நோய்களால் சிகிச்சை செலவு அதிகரிப்பதுடன் உற்பத்தி திறனும் பாதிக்கப்படுவதை குடியரசு துணை தலைவர் சுட்டிக் காட்டினார் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி உள்ளிட்டவர்களும் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர்

காமன்வெல்த் அமைப்பில் மாலத்தீவுகளை இந்தியா வரவேற்பதாகவும் மாலத்தீவுகள் அந்நாட்டு மக்களின் கனவுகளை காமன்வெல்த் நிறைவேற்றும் வகையில் அரங்கில் முக்கிய பங்காற்றுவதை காண இந்தியா ஆர்வம் கொண்டுள்ளதாகவும் ட்விட்டர் செய்தி ஒன்றில் அவர் கூறியுள்ளார் ஹரியானாவில் நேற்று தொடங்கிய சூரஜ்குண்ட் கைவினை கலைவிழாவில் கூட்டாளி நாடாக உஸ்பெகிஸ்தான் இணைந்திருப்பது வெளியிட்டுள்ளார் பிரதமர் மகிழ்ச்சி குறித்தும் இதனால் இந்தியாவிற்கும் உஸ்பெகஜஸ்தானுக்கும் இடையிலான உறவுகள் மேலும் வலுவாகும் என்று ட்விட்டரில் அவர் கூறியுள்ளார்

மாலத்தீவுகளின் ஹோராஃபுஷி பகுதியில் குடிநீர் சுத்திகரிப்பு ஆலை ஒன்றை அமைக்கவும் ஒப்பந்தம் செய்து கொள்ளப்பட்டுள்ளது சமூக ரீதியில் அதிகம் தாக்கம் ஏற்படக் கூடிய பணிகளுக்கான இந்திய திட்டத்தின் கீழ் இந்த ஒப்பந்தங்கள் இறுதி செய்யப்பட்டுள்ளன

மூத்த பிஜெபி தலைவர்களும் முதலமைச்சர் திரு அரவிந்த் கேஜ்ரிவால் உள்ளிட்ட ஆம் ஆத்மி தலைவர்களும் டெல்லியில் பல இடங்களில் பிரச்சார பொதுக் கூட்டங்களை நடத்தினார் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமீத் ஷா டெல்லி மேக்ராம் பகுதியில் வீடு வீடாக சென்று பிஜேபி வாக்கு சேகரித்தார் இதற்கிடையே டெல்லி சட்டமன்ற தேர்தலுக்கான காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கை இன்று வெளியிடப்பட்டுள்ளது

கிரண்பேடி தேசிய அளவில் போலீஸ் பல்கலைக்கழகம் அமைக்கப்படும் என நேற்று மத்திய பட்ஜெட்டில் வெளியாகி உள்ள அறிவிப்பு குறித்து புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி மகிழ்ச்சி வெளியிட்டுள்ளார் காவல் துறையின் ஆராய்ச்சி தேவைகளை பூர்த்தி செய்யவும் காவல் பணியுடன் சம்மந்தப்பட்ட கல்வியாளர்கள் சிந்தனையாளர்கள் மற்றும் அறிஞர்களை ஒரே குடையின் கீழ் கொண்டு வருவதில் தற்போதுள்ள வெற்றிடத்தை நிரப்பவும் இதனால் ஏதுவாகும் என்று வாட்ஸ் அப் செய்தி ஒன்றில் அவர் கூறியுள்ளார்

நாராயணசாமி தெரிவித்துள்ளார் இதற்கான மசோதா வரவிருக்கும் சட்டமன்ற கூட்டத்தொடரில் தாக்கல் செய்யப்படும் என்று அவர் இன்று சட்டக் கல்லூரியில் பழைய மாணவர் சங்கத்தை தொடங்கி வைத்து பேசுகையில் கூறினார்

அருணாச்சல பிரதேசம் மணிப்பூர் திரிபுரா போன்ற வடகிழக்கு மாநிலங்களில் உயர்நீதி மன்றம் இருப்பதை போல புதுவைக்கும் தனியாக உயர்நீதி மன்றம் இருக்க வேண்டும் என முதலமைச்சர் வலியுறுத்தினார்

சுப்ரமணியன் திரு இளந்திரையன்

புகழேந்தி புதுச்சேரி தலைமை நீதிபதி திரு தனபால் உயர்நீதி மன்ற முன்னாள் நீதிபதி திரு தாவீது அன்னுசாமி புதுச்சேரி பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் குர்மித் சிங் உள்ளிட்டோர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் திமுக இயக்கம் குடியுரிமை திருத்த சட்டம் தேசிய மக்கள் தொகை பதிவேடு மற்றும் தேசிய குடிமக்கள் பதிவேட்டிற்கு எதிராக தமிழகத்தில் போல் இன்று புதுச்சேரியிலும் திமுகவினர் கையெழுத்து இயக்கம் தொடக்கி உள்ளனர் காங்கிரஸ் சிபிஐ சிபிஎம் மதிமுக விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட கட்சிகளும் பங்கேற்கும் இந்த கையெழுத்து இயக்கத்தை காமராஜர் சிலை அருகே முதலமைச்சர் திரு நாராயணசாமி தொடக்கி வைத்தார் மக்களை பிளவுபடுத்தி இந்து ராஜ்யம் அமைக்க முயலும் பாரதீய ஜனதாவின் கனவு ஒருபோதும் பலிக்காது என்று அவர் கூறினார்

புதுச்சேரியில் குடியுரிமை திருத்த சட்டத்தை அமல்படுத்த அனுமதிக்க மாட்டோம் என தெரிவித்த அவர் இதற்காக மோடி அரசு எந்த நடவடிக்கை எடுத்தாலும் அதை சந்திக்க தாங்கள் தயார் என்றார்